திருளடப்பாட்பழனிசாமி இன்றுதொடங்கிவைத்தார்

மகாராஷ்டிராமுதலமைச்சர் திருதேவேந்திரபட்ளவிஸ் இன்றுதமதுபதவியைராஜினாமாசெய்தார்

த்ரிநாளைகாலைவிண்ணில் ஏவப்படுகிறது இனிவிரிவானசெய்கிகள் கள்ளக்குறிச்சியைதலைமயிடமாககொண்ட புதியமாவட்டத்தைமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமி இன்றுதொடங்கிவைத்தார் கள்ளக்குறிச்சியில் நடபெற்ற புதியமாவட்டதொடக்கவிழாவில் பேசியமுதலமைச்சர் மக்களின் கோரிக்கையிறைவேற்றும் வகையில் நீண்டநாள் விழுப்புரம் மாவட்டம் இரண்டாகபிரிக்கப்பட்டுகள்ளக்குறிச்சிமாவட்டம் இன்றுஉருவாகி இருப்பதாகதெரிவித்தார்

மகாராஷ்டிரமுதலமைச்சர் திருதேவேந்திரபட்னவில் தமதுபதவியைராஜினாமாசெய்துள்ளார் மும்பையில் இன்றுசெய்தியாளர்களைசந்தித்தஅவர் தேசியவாதனங்கிரஸ் கட்சியின் திருஅஇத் பவார் துணைமுதலமைச்சர் பதவியைசொந்தகாரணங்களுக்காகராஜினாமாசெய்ததால் பிஜேபிஅரசுக்குபெரும்பான்மைகிடைக்கவில்லைஎன்றும் இதனால் தமதுபதவியைராஜினாமாசெய்வதாகவும் கூறினார்

சட்டமன்றஉறுப்பினர்களைகடத்துவதிலோ குதிரபேரத்தில் ஈடுபடுவதிலோபிஜேபிக்குநம்பிக்கை இல்லைஎன்றும் அவர் தெரிவித்தார் மகாராஷ்டிராசட்டப்பேரவையில் எதிர்கட்சியாகபிஜேபிதமதுபணியைசிறப்பாகசெய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

இதைத் தொடர்ந்துசிவசேனா தேசியவாதகாங்கிரஸ் காங்கிரஸ் இணைந்துகூட்டனிஅரசைஏற்படுத்துவதற்கானகோரிக்கையைஆளுநரிடம் வழங்க உள்ளதாகதகவல்கள் தெரிவிக்கின்றன இதனிடையேபிஜேபியின் சட்ப்பேரவைஉறுப்பினர் திருகாளிதாஸ் கொலம்கர்ரைதற்காலிகசட்டப்பேரவைதலைவராகமனராஷ்டிராஆளுநர் நியமித்துள்ளார் புதிதாகதேர்ந்தெடுக்கப்பட்டஉறுப்பினர்களுக்குஅவர் பதவிபிரமாணம் செய்துவைப்பார் என்றஆளுநர் மாளிகைசெய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

இந்நாளைபொட்டிநாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த்சிறப்புரையாற்றினார்

பிரதமர் திருநரேந்திரமோடிபேசுகையில் அரசியல் சாசனவடிவமைப்பில் சட்டமேதைடாக்டர் அம்பேத்கரின் பங்களிப்புமகத்தானதுஎன்றுபுகழாரம் சூட்டியுள்ளார் குடிமக்களின் கடமைகளைஉணா்த்துவதுடன் அவா்களதுஉரிஸ்களைபாதுகாக்கவும் அனைவரையும் சமமாகநினைக்கவும் அரசியல் அமைப்புச் சட்டம் கற்றுத் தருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார்

ப்ளஸ் டூ மற்றும் பட்டப் படிப்பு முடித்தபெண்களுக்குதிருமணஉதவித் தொகை தாலிக்கு தங்கம் போன்றதிட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுவருவதால் பெண் குழந்தைகளைபெற்றோர் ஆர்வமாகபள்ளி கல்லூரிகளுக்குஅனுப்பமுன்வந்துள்ளதாகஅவர் தெரிவித்தார்

ஈரோடுமாவட்டம் கவுந்தப்பாடியில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் சென்னையில் காற்றின் தரம் உயர்ந்துள்ளதாககுறிப்பிட்டார் பால் உள்ளிட்டஎந்தபொருளில் கலப்படம் செய்தாலும் கடும் நடவடிக்கைஎடுக்கமுதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் உரிமம் இன்றிமணல் எடுப்பதைதடுக்கவும் நடவடிக்கைஎடுக்கப்பட்டுள்ளதாகவும் திருகருப்பணன் தெரிவித்தார் தமிழகத்தில் வரும் ஆண்டுமுதல் நாட்டுப்புற கலைகளுக்கும் கலைமாமணிவிருதுகள் வழங்க நடவடிக்கைஎடுக்கப்படும் என்றுகலைபண்பாட்டுத் துறைஅமைச்சர் திருபாண்டியராஜன் தெரிவித்துள்ளார் கரூரில் இன்றுமண்ணின் கலைவிழாவில் கலந்துகொண்டபின் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் நாட்டுப்புற கலைஞர்கள் நலவாரியத்தில் இவ்வாண்டுக்குள் சேர்ப்பதற்குநடவடிக்கைஎடுக்கப்பட்டுவருவதாககூறினார்

பொதுவிநியோகதிட்டத்தில் சர்க்கரைகுடும்பஅட்டைகளைஅரிசிகுடும்பஅட்டைகளாகமாற்றம் செய்வதற்கானகாலஅவசாகம் மேலும் மூன்றுநாட்களுக்குநீட்டிக்கப்பட்டுள்ளது இதற்கானஅறிவிப்பைவெளியிட்டுள்ளஉணவுத் துறைஅமைச்சர் திருகாமராஜ் பொதுமக்களின் கோரிக்கையைஏற்றுஅரிசிஅட்டைகளாகமாற்றம் செய்வதற்கானவிண்ணப்பங்களைவரும் வெள்ளிக்கிழமைவரைஅளிக்கும் வகையில் காலநீட்டிப்பு செய்யப்படுவதாககூறியுள்ளார்

பெரம்பலூர் மாவட்டத்தல் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நாளைமறுநாள் நடைபெறும் என்றுமாவட்டஆட்சியர் திருமதிசாந்தாதெரிவித்துள்ளார் விளையாட்டுச் செய்திகள் ஆசியவில்வித்தைசாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அட்டானுதாஸ் வெண்கலப்பதக்கம் வென்றார் பாங்காக்கில் இன்றுநடைபெற்றஆடவர் ரிகர்வ் ஒற்றையர் பிரிவில் அவர் ஆறுக்குஐந்துஎன்ற புள்ளிக் கணக்கில் தென் கொரியாவின் ஜின் ஹைக்கைவென்றார் சையதமோடிச்வதேசபேட்மிண்டன் போட்டிலக்னோவில் இன்றுதொடங்குகிறது